ஆய்வு செய்ய மத்தியக் குழு இன்று சென்னை வருகிறது

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

கூறியுள்ளார்

அதிகரித்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது

வேளாண் விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளார்

கூடுதல் செயல்கள் ஆர்த்தி அஹுஜா ராஜேந்திர ரத்னு

தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தலைமைச் செயலாளர் திரு சண்முகம் ஆகியோருடன் இக்குழுவினர் ஆலோசனை நடத்தவுள்ளனர் தமிழகத்தில் நோய்ப் பரவலை தடுக்க வேண்டும் அதேவேளையில் மக்களின் வாழ்வாதாரத்தையும் காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

செகண்ட்ஸ் தேவையான அளவுக்கு மருத்துவ உபகரணங்களை மாநில அரசு கொள்முதல் செய்வதாகவும் அவர் கெரிவிக்கார்

மாநிலத்தில் இதுவரை சமூகத் தொற்று ஏற்படவில்லை என்றும் நோயைக் கட்டுப்படுத்த மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார்

மத்திய மின்துறை அமைச்சர் திரு

சிங் இன்று சென்னை வருகிறார் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசுகிறார் தமிழகத்தில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் மின்திட்டங்கள் தேசிய அனல்மின் திட்டப் பணிகள் குறித்து மாநில அரசு அதிகாரிகளுடன் பின்னர் அவர் ஆய்வு நடத்துகிறார்

இதையடுத்து

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் களுர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய கபசர குடிநீர் சூரணப் பொடிகளையும் சத்து மாத்திரைகளையும் நேற்று வழங்கிப் பேசிய அவர் பொதுமக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் நோய்த் தொற்றை தடுக்க இயலாது என்று கூறினார்

அப்பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மதுரையில் நோய்த் தொற்றைக் கட்டுப்படுத்த பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அத்தியாவசியத் தேவையில்லாமல் வெளியே நடமாட வேண்டாம் என்றும் மாநகர காவல்துறை ஆணையர் திரு பிரேம் ஆனந்த் சின்ஹா கூறியுள்ளார்

இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் பொதமக்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் காய்கறி மளிகைக் கடைகளுக்குச் செல்லும்போது தனிமனித இடைவெளியை பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அத்தியாவசியப் பொருட்கள் வாங்குவதற்காக நீண்ட தூரம் செல்பவர்கள் மற்றும் தேவையில்லாமல் பொது இடங்களில் நடமாடுபவர்கள்மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் நோய்த் தொற்று பரவல் அதிகரித்து வருவதால் மாவட்டத்தில் உள்ள தாலுகா மருத்துவமனைகள் அனைத்தும் கோவிட் மருத்துவமனைகளாக மாற்றப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார் தனியார் மருத்துவமனைகளில் சளி இருமல் காய்ச்சல் போன்றவற்றுக்கு சிகிச்சை பெறுபவர்களை தொடர்ந்து கண்காணிப்பதற்காக தனி மருத்துவக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்

செகண்ட்ஸ் வேளாண் விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதை உறுதிப்படுத்த மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கூறியிருக்கிறார் உத்தரபிரதேச மாநிலத்தில் வேளாண் அறிவியல் மையத்திற்கான நிர்வாகக் கட்டடத்திற்கு காணொலிக் காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டிப் பேசிய அவர் மத்திய அரசு கொண்டு வந்த இரண்டு அவசரச் சட்டங்களும் இதர சீர்திருத்தங்களால் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை நாட்டின் எந்தவொரு பகுதியிலும் விற்க முடியும் என்று கூறினார் இதற்காக முன்பிருந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளதாகவும் அதிக விலை கிடைக்கும் சந்தையில் பொருட்களை விற்று விவசாயிகள் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் திரைப்படத் தயாரிப்புக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளியிடப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்திருக்கிறார் இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனத்தின் சாா்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலிக் காட்சி வாயிலாக பேசிய அவர் நாடுமுழுவதும் ஊரடங்கிலிருந்து தற்போது தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் திரைப்பட படப்பிடிப்பு தயாரிப்பு தொலைக்காட்சித் தொடர்கள் அனிமேஷன் படத் தயாரிப்புக்கான பணிகள் மீண்டும் தொடங்குவதற்கு அரசு ஆதரவளிக்கும் என்று கூறினார்

மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சள் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ளார்

தமிழகத்தின் அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் ஒரிரு உள்மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வாளிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்

எல்லைப்பகுதிகளில் சாலைகள் பாலங்கள் சுரங்கப்பாதைகள் அமைக்கும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் வடமாநிலங்களில் விவசாய விளைபொருட்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள வெட்டுக்கிளிகளை கட்டுப்படுத்த ஹெலிகாப்டர் மூலம் மருந்து தெளிக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு துறைகள் மூலம் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகளை அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் திரு பிரசாந்த் மு வடநேரே நேற்று ஆய்வு செய்தார் வருவாய்த் துறை சார்பில் அளிக்கப்படும் முதியோர் ஆதரவற்றோர் கைவிடப்பட்டோர் மாற்றுத் திறனாளிகள் ஒய்வூதியத்தை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு வினய் கூறியுள்ளார்